தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து விதிமுறைகளை முழு கடைபிடிக்கவேண்டும் என மாநில உயர்கல்விதுறை அமைச்சர் அளவில் கே

அரசியல் சாசன சிற்பி சட்டமேதை டாக்டர்

சித்திரை முதல்நாள் சார்வரி தமிழ்புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுகிறது

அதனைத்தொடா்ந்து அனைத்து மாநிலங்களும் கண்காணிக்கப்பட்டு அதிக பாதிப்பில்லாத பகுதிகளில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அத்யாவசிய சேவைகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார் இதனிடையே பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகள் குறித்த அறிக்கையை மத்திய அரசு நாளை வெளியிடும் என்று கூறிய பிரதமர் நோய் தொற்று அதிகரித்தால் அரசு அறிவித்துள்ள கட்டுப்பாடு நடவடிக்கைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றார்

ராணுவ வீரர்களை போல பணியாற்றிவரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகளை தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாட்டில் பண்டிகைகள் திருவிழாக்கள் நடைபெறும் இந்த காலக்கட்டத்தில் அதனை கொண்டாட முடியாத சூழல் நிலவுவதாகவும் மக்களின் தியாகங்களை தாம் பெரிதும் மதிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாட்டில் உணவுப்பொருட்கள் போதிய அளவில் கையிப்பில் உள்ளதாகவும் கொரானாவிற்கு எதிரான போராட்டம் நமது ஒற்றுமையின் வலிமைய வெளிப்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டினார்

டவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதுதொடர்பாக அஞ்சல்துறை அதன் ஊழியர்களுக்கு உரிய நெறிமுறைகளை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

சட்டமேதை அம்பேத்கரின் வாழ்க்கை நாம் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள உந்து சக்தியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

ராமன் புதுக்கோட்டையில் ஆட்சித்தலைவா் திருமதி

ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பயனாளிகளுக்கு நிவாரணப் பொருள்களை வழங்கி பேசிய அவர் சிறப்பு மருத்துவ குழுவினரை கொண்டு முன் எச்சரிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

மேலும் மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு கூடுதலாக காய்கறி சந்தைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்லாமல் வீட்டிலேயே பல்வேறு கனிகளை படைத்து வழிபட்டனர் புத்தாண்டையொட்டி பிரதமர் தமிழக ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்